நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் யூரியாவை அதிகப்படியாக பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளை மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா கேட்டுக் கொண்டுள்ளார் நாடுமுழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ இளநிலை பட்டப் படிப்புகளில் சேருவதற்கான நீட் தேர்வு இன்று நடைபெறவுள்ளது

அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை ஜப்பானின் நவோமி ஒசாகா வென்றுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பெட்ரோலியம் துறை தொடர்பான மூன்று திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் இந்த மூன்று திட்டங்களும் பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ளன இவற்றை பிரதமர் காணொலிக் காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் பரதிப் ஹால்டியா தர்காபூர் எரிவாயு குழாய் திட்டம் இம்மாநிலத்தில் கிழக்கு சாம்ப்ரான் பங்கா ஆகிய இடங்களில் சமையல் எரிவாயுவை சிலிண்டர்களில் அடைக்கும் இரண்டு ஆலைகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் பீகார் மாநிலத்தில் அதிகரித்து வரும் சமையல் எரிவாயு தேவையை இந்த ஆலைகள் பூர்த்தி செய்யும்

இந்த ஆலைகள் மூலம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள குமார் ஆயிரம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யூரியாவை அதிகப்படியாக பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளை மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா கேட்டுக் கொண்டுள்ளார் நீடித்த வேளாண்மை மற்றும் கயசார்பு இந்தியா என்ற தவைப்பில் நேற்று நடைபெற்ற இணையவழியான கருத்தரங்கில் பேசிய அவர் மன்வள அட்டைகளைப் பயன்படுத்தி அதற்கேற்ப உரங்களை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார் அதிகப்படியான உரங்களை பயன்படுத்துவதால் மண்ணின் வளமும் பாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்

சுயசுர்பு இந்தியா திட்டத்தின்கீழ்

நாடுமுழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ இளநிலை பட்டப் படிப்புகளில் கேருவதற்கான தேசிய தகுதி மற்றும் நழைவுத் தேர்வாள நீட் தேர்வு இன்று நடைபெறவுள்ளது

முதல்முறையான இந்த ஆண்டு

தேர்வெழுதும் அறைக்குள் செல்லும் மாணவர்கள் தாங்கள் ஏற்கனவே அணிந்து வந்த முகக்கவசங்களை அகற்றிவிட்டு தேர்வு மையத்தில் வழங்கப்படும் புதிய முகக்கவசத்தை அணிந்து தேர்வெழுத வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பிஜேபி தலைவர் திரு ஜெபி நட்டா பாட்னாவில் நேற்று பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தள் தலைவருமான திரு நிதிஷ்குமாரை சந்தித்துப் பேசினார் விரைவில் அம்மாநிலத்தில் சட்டமன்றத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டனியில் உள்ள கட்சிகளுக்குள் தொகுதிப் பங்கீடு செய்து கொள்வது தொடர்பாக இருவரும் விவாதித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன லோக் ஜனசக்தி கட்சியின் மூத்த தலைவர் திரு ராம் விவாஸ் பாஸ்வான் உட்பட கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவரிடமும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு நடத்த இரு தலைவர்களும் ஒப்புக் கொண்டனர் தொகுதிப் பங்கீடு தொடர்பாக மாநில அரசின் செயல்பாடுகள் தொடர்பாகவும் லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் திரு சிராக் பாஸ்வான் கருத்து வேறுபாடுகளை பொதுவெளியில் தெரிவித்து வருவதால் அப்பிரச்சினையில் தலையிட்டு தீர்வு காண உதவுவதாக பிஜேபி தலைமை திரு நிதிஷ் குமாரிடம் உறுதி அளித்துள்ளது

பாதிக்கப்பட்டவர்களில் நான்கில் பங்குக்கும் மொத்தம் முன்று அதிகமானோர் குணமடைந்திருப்பதாகவும் நான்கில் ஒரு பகுதியினர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது

விமான நிலையத்தின் மூன்றாவது முனையத்தில் இதற்கான மையம் அமைக்கப்பட்டுள்ளது பரிசோதனை செய்து கொள்ள விரும்புவோர் அந்த எமயத்தில் பரிசோதனை செய்து கொண்டு நோய்த் தொற்று இல்லை என்பதை உறுதி செய்து பாதுகாப்பாக விமான பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

புபேஷ் பாஹல் கோரிக்கை விடுத்துள்ளார் இத்தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தளுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார்

இந்த உதவி தேவைப்படுவதாக அதில் குறிப்பிட்டுள்ளார் மாநிலத்திற்கு தேவைப்படும் மருத்துவ சாதனங்கள் தொடர்பாகவும் அந்தக் கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்

இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஆப்கான் தேசிய புனரமைப்பு அமைப்பின் தலைவர் திரு

இந்நிலையில் தாலிபாள் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் திரு கஹைல் சாஹீன் தோஹாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேககையில் அரசு நிர்வாகம் முழுவதமாக இஸ்லாமிய சுட்டதிட்டங்களுக்கு ஏற்ப மாறிய பின்னர் அரசுடனான மோதல் நிறுத்தப்படும் என்று கூறினார் அமெரிக்க ஒப்பள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை ஜப்பானின் நவோமி ஒசாகா வென்றுள்ளார்

இன்று நள்ளிரவு நடைபெறவுள்ள ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஜெர்மளியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் ஆஸ்திரியாவின் டொமினிக் திம் ஐ எதிர்கொள்கிறார்